இனி விரிவான செய்கிகள் தமிழகத்தில் தேர்தல் ஆயத்தப்பணிகள் முழு வீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்தியப்பிரதா சாஹு கூறியுள்ளார் சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஆயத்தப்பணிகள் தொடர்பாக மாவட்ட தேர்தல் அதிகாரிகளுடனும் காவல்துறை கண்காணிப்பாளர்களுடனும் நாளை ஆவோசனை நடத்தவுள்ளதாக கூறினார் இந்த கூட்டத்தில் தேர்தல்கால காவல்துறை தலைவர் திரு அசுதோஷ் சுக்லா வும் பங்கேற்கிறார்

மக்களவை தேர்தல் பிரச்சாரம் நாடு முழுவதும் சூடுபிடித்துள்ளது அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் நாட்டின் பல பகுதிகளில் இன்று தேர்தல் பொதுக்கூட்டங்களில் உரையாற்றகின்றனர் கர்நாடகாவில் னங்காவதியில் பிரச்சாரம் மேற்கொண்ட பிஜேபி யின் மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி கர்நாடக மாநிலத்தில் ஷங்கிரஸுக்கும் மதசார்பற்ற ஐனதாதள் கட்சிக்கும் இடையேயான கூட்டணிலாபங்களை வைத்து செயல்பட்டு வருவதாக கூறியிருக்கிறார் முன்னதாக மனாஷ்ட்ரா மாநிலம் அகமது நகரில் பிரச்சாரம் மேற்கொண்ட திரு மோடி காவலாளிக்கும் வாரிசுக்கும் இனடயே உள்ள வித்தியாசத்தை மக்கள் அறிவார்கள் என்றும் நேர்மையான காவலாளிக்கு வாக்களிப்பார்கள் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார் தமிழகத்தில் தேனி ராமேஸ்வரம் ஆகிய இடங்களில் அவர் நாளை பிரச்சாரப் பொதுக்கூட்டங்களில் உரையாற்றுகிறார் கஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரையிலும் ஒடிஷா முதல் குஜராத் வரையிலும் மோடி அலை வீசுவதாக பிஜேபி தலைவர் திரு அமித் ஷா கூறியிருக்கிறார்

நாட்டில் உள்ள வறுமைக்கு காங்கிரசே காரணம் என்று கூறினார் தமிழகத்தில் தேனி மாவட்டத்தில் இன்று பிரச்சாரம் மேற்கொண்ட காங்கிரஸ் தலைவர் கிரு ராகுல்காந்தி மாநிலங்களின் ஆலோசனையுடன் திட்டங்கள் செயல்படுத்துவது குறித்து கவனம் செலுத்தப்படும் என்றும் நீட் போன்ற தேர்வுகள் மாநிலங்களின் விருப்பத்தை பொறுத்ததாகும் என்று கூறினார் சேலத்தில் பிரச்சாரம் மேற்கொண்ட திரு ராகுல்னாந்தி இந்தியா பன்முகத்தன்மை கொண்ட கலாச்சாரத்தையும் மொழிகளையும் பாரம்பரியத்தையும் கொண்ட நாடு என்றும் அதனை பாதுகாக்க வேண்டும் என்றும் கூறினார் பிஜேபி ஒற்றைக் கலாச்சாரம் என்ற கொள்கையின் அடிப்படையில் செயல்படுவதாகவும் இதர பண்பாடுகளை குறைத்து மதிப்பிடுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் சேலத்தில் பிரச்சாரம் மேற்கொண்ட திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் மத்தியில் உள்ள தற்போதைய ஆட்சியில் மக்களுக்கு நன்மை கிடைக்கவில்லை என்றும் ஆட்சியை சகித்துக்கொண்டு வாழ்வதாகவும் கூறினார் திமுக வின் தேர்தல் அறிக்கை ஹீரோ போலவும் ஷாங்கிரஸின் தேர்தல் அறிக்கை சூப்பர் ஹீரோ போலவும் அமைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் மாநில உரிமைகளுக்கு மதிப்புக்கொடுக்கும் கட்சியாக காங்கிரஸ் விளங்குவதாகவும் அவர் கூறினார் பிஜேபி யின் மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடியின் பெயரை ரஃபேல் விவகாரத்தில் தொடர்புப்படுத்தி திரு ராகுல்காந்தி பேசிவருவதாகவும் அதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தேர்தல் ஆணையத்திடம் பிஜேபி புனர் அளித்துள்ளது நாட்டை பாதுகாக்கும் உன்னத பணியில் உயிர் தியாகம் செய்யும் வீரர்களின் மாண்பை மதிக்காமல் பிஜேபி அரசியல் ஆதாயம் தேடுவதாக திரிணாமுல் னங்கிரஸ் கட்சியின் தலைவர் செல்வி மம்தா பானர்ஜி கூறியிருக்கிறார் ஜனநாயக அமைப்பில் பாதுகாப்புப்படைகள் முக்கிய பணியாற்றுவதாகவும் அவர்களின் பெயர் அரசியல் லாபங்களுக்னக குறிப்பிடப்படுவது படைகளின் மான்பை குறைப்பதாகவும் ஆளுங்கட்சியினர் இத்தகைய செயல்களில் ஈடுபடுவதை தடுப்பதற்கு முயற்சி மேற்கொள்ள வேண்டும் என்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச்செயலாளர் திரு சீத்தாராம் யெச்சூரி கூறியிருக்கிறார் பாதுகாப்புப்படைகளின் செயல்பாடுகளை அரசியலுக்கு அகுறிப்பிடுவது இழுக்கை அஏற்படுத்துவது போன்றதாகும் என்றும் இதனை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் முன்னாள் ரானுவத்தினர் சங்க உறுப்பினர்கள் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்திடம் மலு அளித்துள்ளனர் மத்திய அமைச்சர் திருமதி ஸ்மிருதி இரானி தமது கல்வித்தகுதி குறித்து போலியான ஆவணங்களை அளித்துள்ளதாக காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது

தேர்தல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து தமிழக காவல்துறை தலைவர் திரு அசுதோஷ் சுக்லா தலைமை தேர்தல் அதினரி திரு சத்தியப்பிரதா சாஹுடன் ஆலோசனை நடத்தினார் விழுப்புரம் மாவட்டத்தில் தேர்தல் பணியில் ஈடுபட்டுள்ள சுமார் மூவாயிரம் காவல்கள் மற்றும் முன்னாள் ரானுவத்தினர் அம்மாவட்ட ஆட்சியர் முன்பு தபால் வாக்குகளை பதிவுசெய்தனர்

நாமக்கல் மாவட்டத்தில் பதற்றமான வாக்குச்சாவடிகளில் கண்காணிப்புப்பணியில் ஈடுபடும் நுண் பார்வையாளர்களுக்கான பயிற்சிக்கூட்டம் அம்மாவட்ட தேர்தல் அலுவலர் திருமதி ஆசியா மரியம் தலைமையில் நடைபெற்றது

மக்களவைத் தேர்தல் தொடர்பாக தொகுதி வாரியாக எமது செய்தியாளர்கள் வழங்கும் கள நிலவரம் குறித்த பகுதியில் இன்று இடம்பெறுவது தூத்துக்குடி மக்களவைத் தொகுதி

அவருக்கு எதிராக திமுக கடடனியில் திமுக கட்சியில்டைய மாநில மகளிர் அணி செபலாளர் களிமொழி அவர்கள் போட்டியிடுகிறார்

துத்தக்குடி மக்களவைத் ஜெகுதியில் விவசாயிம் மீன்பிடித்தல் உப்பு உற்பத்தி கீப்பெட்டி உற்பத்தி போன்றவை முக்கிய தொழில்களாக உள்ளன இதுதவிர துத்தக்குடி துறைமுகம் கனநீர் ஆலை திர்காளியம் ஸ்பிக் தாரங்கதாரா கெபிக்கல் ஸ்டெர்லைட் ஆலை போன்ற பல பெரிய நிறவளங்களும் உள்ளன ஸ்டெர்லை ஆலை மூடப்பட்டுள்ளது இந்த ஆலை மீண்டும் திறக்கப்படுமா திறக்கப்படாதா என்ற நிலையில் நடைபெறக்கடிய மக்களவைத் தேர்தலில் மக்கள் அளிக்கும் தீர்ப்பு இருக்கும் துத்தக்குடியிலிருந்து ஏ லஷ்மணன் இந்தியா ரஷ்யா உறவை வலுப்படுத்துவதன் அடையாளமாக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு புனித அந்திரேயா விருது வழங்கப்படும் என்று ரஷ்யா தெரிவித்துள்ளது அறிவியல் கலாச்சாரம் மற்றும் கலைத்துறைகளில் ரஷ்யாவின் பெருமையை எடுத்துரைத்ததற்கு வழங்கப்படும் இந்த விருது முதல் முறையாக இந்திய பிரதமருக்கு வழங்கப்படுகிறது சீன அதிபர் திரு ஸி ஜின்பிங் கஜகிஸ்தான் நாட்டு தலைவர் திரு நூர் துல்தான் நசர் பாயேவ் மற்றும் அர்பெய்ஜான் நாட்டுத்தலைவர் திரு கெய்தர் அலியேவ் ஆகியோர் ஏற்கனவே இந்த விருதை பெற்றவர்கள் ஆவர் விளையாட்டுச் செய்திகள் ஜெர்மனியில் உள்ள கொலோனில் நடைபெற்ற உலக மகளிர் குத்துச்சன்டை போட்டியில் நான்கு இந்தியர்கள் பதக்கங்களை வென்றுள்ளனர் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் இன்று கொல்கத்தாவில் நடைபெறும் ஆட்டத்தில் கொல்கத்தா அணி தில்லி அணியை எதிர்கொள்கிறது சிங்கப்பூர் ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் பி வி சிந்து அரையிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளார்